எதிரான கொடுமைகள் குறித்து உலகிற்கு எடுத்துரைத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

எதிர்கால எரிசக்தி தொடர்பான உலக உச்சிமாநாடு இன்று அபுதாபியில் தொடங்குகிறது

இந்திய அணியில் ரோகித் சர்மா முகமது ஷமி ஆகியோர் மீண்டும் இடம்பெற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டம் பற்றிய சர்ச்சை பாகிஸ்தானின் சமய சிறபான்மையினருக்கு எதிரான கொடுமைகள் குறித்து உலகிற்கு எடுத்துரைத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் குடியுரிமை திருத்தச் சுட்டம எவருக்கும் குடியுரிமையை மறுக்கவில்லை என்றும் குடியுரிமையை வழங்குவதற்கு தான் அது இயற்றப்பட்டது என்றும் பிரதமர் கூறினார் பேளுர் மடத்தில் கவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் அவர் கொல்கத்தா உரையாற்றினார் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் எந்தவித பாதிப்பையும் இந்த சட்டம் ஏற்படுத்தாது என்று அவர் தெளிவுபடுத்தினார் இந்தியாவை உருவாக்குவதில் சுவாமி விவேகானந்தரின் கனவுகளை புதிய நிறைவேற்ற இளைஞர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக நேற்று நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டது

ஒருங்கிணைந்த போக்குவரத்து கொள்கைகள் மூலம் உள்நாட்டு நீர் வழி இணைப்புகளை விரிவாக்கும் திட்டங்களை அரசு மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டில் தண்ணீர் அடிப்படையிலான கற்றுலாவை விரிவாக்க வேண்டும் என்றும் துறைமுகம் சார்ந்த நகரங்களில் புதிய அடிப்படை வசதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டாா்

தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடுவார் ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் நடத்தை நெறியை மீறிவிட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் பிஜேபி புகார் அளித்துள்ளது தேர்தல் ஆணையத்திற்கு பிஜேபி எழுதியுள்ள கடிதத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் பிரச்சார வீடியோவில் குழந்தைகள் இந்த கட்சியின் தேர்தல் சின்னத்தை கையில் ஏந்தி நடனமாடும் காட்சி தேர்தல் நெறிகளை மீறிய செயல் என்று குறிப்பிட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை தவறாக பயன்படுத்துவதாக ஆம் ஆத்மி கட்சி மீது தில்லி பிரதேச பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி குற்றம்சாட்டியுள்ளார் இத்தகைய பிரச்சார செயல்பாடுகள் குழந்தைகள் மீது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார் சுபரிமலை கோவிலில் அனைத்து பெண்களை அனுமதிக்கும் பிரச்சினையில் தூக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை ஒன்பது நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது

இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க அரசு தாக்கல் செய்துள்ள திட்டம் குறித்து பேரவையில் உறுப்பினர்கள் விவாதிப்பார்கள் என்று பேரவைத் தலைவர் திரு விஜய்குமார் சவுதாரி தெரிவித்தாா்

உத்திரபிரசேதத்தில் கரும்பு விவசாயிகள் தங்கள் பயிர்களை வெட்டுக்கிளி கூட்டம் தாக்குவதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு இயக்கத்தை மாநில கரும்பு மேம்பாட்டுத்துறை தொடங்கியுள்ளது

ராஜஸ்தான் மாநிலங்களில் வெட்டுக்கிளி கூட்டம் தாக்குதல் நடைபெற்று இருப்பதை தடுக்க இந்த மாநில கரும்பு மற்றும் சர்க்கரைத்துறை ஆணையாளர் திரு சஞ்சய் பூஷ்ரெட்டி வெளியிட்டுள்ள உத்தரவில் கரும்பு பயிர் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வு இயக்கத்தை மேற்கொள்ளுமாறு துறை அதிகாரிகள் மற்றும் கரும்பு ஆராய்ச்சி எமய விஞ்ஞானிகளை கேட்டுக்கொண்டுள்ளாா் இவர்கள் அளைவரும் கிராமங்களுக்கு தொடர்ச்சியாக சென்று வெட்டுக்கிளி கூட்டம் துக்குதல்நடத்தும் சாத்தியக்கூறு சுகறித்து போதுமான எச்சரிக்கையை விவசாயிகளுக்கு வழங்குமாறு ஆணையாளர் கேட்டுக்கொண்டுள்ளார்

கொல்கத்தாவில் நேற்று இந்திய கடலோர காவல்படை கப்பல் தொடங்கி வைக்கும் விழாவின்போது செய்தியாளர்களிடம்அவர் பேசினார்

உலக எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு இன்று அபுதாபியில் தொடங்குகிறது

இந்த உச்சிமாநாடு உலக நுகர்வு உற்பத்தி முதலீடு குறித்த மறுசிந்தனை என்பதை மத்திய கருத்தாக கொண்டு நடைபெறுகிறது

இசை நட்சத்திரம் மற்றும் புரவலர் அகான் ருவான்டா அதிபர் பால் காகாமே பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

ஓமன் நாட்டின் சுல்தானாக பதவியேற்றுள்ளசயீத் ஹைதாம் பின் தாரிக் அல் சயீத் க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கல்தான் சுயீத் தலைமையில் ஒமன் தொடர்ந்து வளர்ச்சியையும் வளத்தையும் அடைந்து உலக அமைதிக்கு பங்காற்றும் என்று நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு ஓமனுடன் ஆயிரம் ஆண்டுகள் உறவு நிலவுவதாகவும் அந்த நாட்டுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

அமெரிக்க படையினர் தங்கியுள்ள ரானுவ தளங்கள் மீது ராக்கெட் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் சமீப மாதங்களில் அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இத்தாக்குதல்களில் பெரும்பாலும் ஈராக் வீரர்களே காயமடைந்திருப்பதாக அந்த செய்திகள் கூறுகின்றன இனி விளையாட்டுச் செய்திகள் முதலில் கேலோ இண்டியா இளையோர் விளையாட்டு போட்டிகள் குறித்த செய்தி

இன்று வில்வித்தை தடகளம் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜுடோ கபடி துப்பாக்கிச்சூடு டேபிள் டென்னிஸ் வாலிபால் போட்டிகள் இடம் பெறுகின்றன நியூசிலாந்துக்கு எதிரான ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் ஒய்வுக்குப்பின் ரோஹித் ஷர்மா மற்றும் முகமது ஷமி மீண்டும் இடம் பெற்றுள்ளனர் அணியில் சஞ்சு சாம்சன் இடம் பெறவில்லை